எதிர்கொள்ள தேசிய புதிய கல்விக் கொள்கை வழிகோலும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

வழங்கப்படும் என்று மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு

தேசிய கல்விக்கொள்கை தொடர்பாக மாநில ஆளுநர்களின் காணொலி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் முந்தைய அனைத்து கல்விக் கொள்கையின் அம்சங்களும் புதிய கல்விக் கொள்கையில் உள்ளடக்கப் பட்டிருப்பதாக சுட்டிக் காட்டினார்

படிப்பதை விட கற்றலையே நோக்கமாகக் கொண்டு புதிய கல்விக்கொள்கை உருவாக்கப் பட்டிருப்பதால் மாணவர்களின் சிந்தனைத் திறன் மேம்படும் என்றார் மேலும் ஆர்வம் செயல்முறை செயல்பாடு போன்றவற்றிற்கு இக்கொள்கை முக்கியத்துவம் வழங்குவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

இப்புதியக் கொள்கையால் உலகளாவிய சிறந்த நிறுவனங்களின் வளாகம் நம் இளையோருக்கு திறக்கப்படும் என்று கூறிய அவர் இதன்மூலம் சாதாரண குடும்பங்களும் பயன்பெற முடியும் என்றும் எடுத்துரைத்தார்

முன்னதாக இம்மாநாட்டை துவக்கி வைத்த குடியரசுத்தலைவர் திரு

எழுச்சிமிக்க ஜனநாயக சமூகத்திற்கு பொதுக் கல்விமுறை அடிப்படை என்பதை புதிய கல்விக் கொள்கை எடுத்துரைப்பதாக சுட்டிக்காட்டினார் இதன்மூலம் பொது கல்வி நிறுவனங்கள் வலுப்பெறுவதோடு சிறந்த வளர்ச்சியை பெற முடியும் என்றும் திரு

உயர்கல்வி முறையை மாற்றுவதில் தேசிய கல்விக் கொள்கையின் பங்கு என்ற தலைப்பிலான இம்மாநாட்டில் அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களின் ஆளுநர்கள் கல்வி அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று வெளியிட்ட தமிழ்நாடு மின்னனுவியல் வன்பொருள் உற்பத்திக் கொள்கையில் இடம் பெற்றுள்ளது

எடப்பாடி கே

இது தவிர மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் கண்தானம் செய்ய விரும்புபவர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு மாநில நலவாழ்வு குழுமத்தால் உருவாக்கப்பட்ட கண்தான இணையதளத்தை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தமது கண்களை தானமாக வழங்குவதற்கான உறுதி மொழியினை அளித்து அதற்கான சான்றிதழை இத்துறையின் முதன்மை செயலர் டாக்டர் ஜே

கண்தானம் செய்ய விரும்புபவர்கள் தங்களைப் பற்றிய தகவல்களை இந்த இணையதளத்தில் பதிவு செய்து கண்தானத்திற்கான உறுதிமொழியை ஏற்று அதற்கான சான்றிதழை நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்நிகழ்ச்சிகளில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

எடப்பாடி கே

திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

நீலகிரி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா நெல்லை மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி

ராஜேந்திரன் மற்றும் ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா ஆகியோரும் காஞ்சிபுரத்தில் ஆட்சித்தலைவர் திரு பொன்னையாவும் ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார்

பிரதமரின் கிசான் திட்டத்தின் முறைகேடுகள் தொடர்பாக சி

கருப்பண்ணன் ஈரோடு விருதுநகர் மாவட்டங்களில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

விரைவில் பிற இடங்களில் பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

இந்த அதிவேக உயர்தொழில்நுட்ப வாகனம் உருவாக்கப்பட்டிருப்பது ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் ஒரு சிறந்த மைல் கல்லாகும்